அல் நயன் பங்களாதேஷ் பிரதம் திருமதி ஷேக் ஹசீனா ஆகியோருடன் தொலைபேசியில் பேசினாா்

அழைத்து வருவதற்கான வந்தே பாரத் திட்டத்தின் மூன்றாம் கட்டம் இன்று தொடங்குகிறது

தொற்று நோய் தொடர்பாக முதலமைச்சர் திருளடப்பாடி பழனிசாமி தலைமைச் செயலகத்தில் இன்று மருத்துவ நிபுணர்களுடன் ஆலோசனை நடத்துகிறார்

பிரதமர் திரு நரேந்திர மோடி அபுதாபியின் பட்டத்து இளவரசர் ஷேக் முகம்மது பின் சயீத் அல் நயானுடன் நேற்று தொலைபேசி மூலம் ரமலான் வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொண்டார் அப்போது இரு தலைவர்களும் கொரோனா தொற்று கட்டுப்பாட்டு நடவடிக்கைகள் குறித்து விவாதித்தனர் அரச குடும்பத்தினரின் உடல்நலம் குறித்துப் பிரதமர் கேட்டறிந்தார் பிரதமர் திரு நரேந்திர மோடி வங்க தேசப் பிரதமர் ஷேக் ஹசீனாவுக்கு ரமலான் வாழ்த்துக்களை தொலைபேசி மூலம் தெரிவித்துக்கொண்டார் புயலால் ஏற்பட்டுள்ள பாதிப்புகள் குறித்து இரு தலைவரகளும் பகிர்ந்து கொண்டனர் கோவிட் தொற்று குறித்த நிலவரம் தொடர்பாகவும் பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டறிந்தார் இத்தகைய சவால்களை மேற்கொள்ளுவதற்கு இந்தியா எப்போதும் துணைநிற்கும் என்றார்

இதில் கேரளாவிற்கு அதிகபட்ச விமானங்கள் இயக்கப்படுகின்றன சென்னை மதுரை கோவை பெங்களூரு தில்லி ஹைதரபாத் கொல்கத்தா ஸ்ரீநகர் ஆகிய இடங்களுக்கும் விமான சேவைகள் இயக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனிடையே வெளிநாடுகளிலிருந்து இந்தியா வரும் விமான பயணிகளுக்கான நிலையான நடைமுறைகளை மத்திய உள்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ளது இந்தியா திரும்ப விரும்புவோா் அந்தந்த நாடுகளில் உள்ள இந்திய தூதரக அலவலகத்தில் பெயர்களை பதிவு செய்யுமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது வெளிநாடுகளில் பணி புரிய செல்லும் தொழிலாளர்கள் குறுகிய கால விசா பெற்றவர்கள் கா்ப்பிணி பெண்கள் மூத்த குடிமக்கள் ஆகியோருக்கு முன்னுரிமை அளிக்கப்பட்டுள்ளது

கோவிட் தொற்று அதிகம் உள்ள பகுதிகளில் தேர்வு மையங்கள் கிடையாது என்று மத்திய உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது

அலுவலகங்கள் அமைந்துள்ள கட்டிடத்தில் கிருமிநாசினி தெளிக்கும் பணிகள் மேற்கொள்ளப்படும் என்று ரயில்வே வாரியத்தின இணை செயலாளர் திரு

மஜூம்தர் தெரிவித்துள்ளார்

நாட்டிலேயே அதிகபட்சுமாக தமிழ்நாட்டில்தான் பரிசோதனை மேற்கொள்ளப்படுவதாகவும் அவர் கூறினார்

மூத்த குடிமக்கள் கா்ப்பிணி பெண்கள் குழந்தைகள் மற்றும் நோய் எதிா்ப்பு சக்தி குறைந்தவா்கள் நாள்பட்ட வியாதியுடையோர் வெளியே செல்லாமல் வீட்டிலேயே இருக்க வேண்டும் நீரிழிவு உயர் ரத்த அழுத்தம் தீவிர மூச்சுத் திணறல் காசநோய் இருதய நோய் சிறுநீரக கோளாறு புற்றுநோய் உள்ளவர்கள் மருத்துவர் பரிந்துரைத்த மருந்துகளை தொடர்ந்து உட்கொள்ள வேண்டும் என்றும் அரசு கூறியுள்ளது

ஊரடங்கு உத்தரவு காரணமாக அனைத்து விமான சேவைகளும் ரத்து செய்யப்பட்டன சென்னை விமான நிலையத்திற்கும் நாட்டின் பல பகுதிகளிலிருந்து விமானங்கள் இயக்கப்படுகின்றன